மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பதாக இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் செட் ஆப் பாக்சுகளை இயக்காமல் வைத்திருப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார்

இதன்படி எல்லை மற்றும் கடலோர மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இவர்களில் மகளிருக்காக மூன்றில் ஒரு பங்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும்

நிதின் கட்கரி நாட்டின் வளர்ச்சியில் மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய குறு சிறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு

இந்நாளை ஒட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசு தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றன

நாட்டின் வளர்ச்சிக்கு வாஜ்பாய் சிறப்பான பங்களிப்பை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் ட்விட்டரில் பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் வாஜ்பாயின் சேவை மற்றும் முயற்சி நாட்டை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்ல வழிவகுத்துள்ளதாக கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா விடுத்துள்ள செய்தியில் வாஜ்பாய் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் தேசப்பற்றை பின்பற்றி அயராது பாடுபட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார்

மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்டவைகள் மூடப்பட்டுள்ளன

தர்மபுரி மாவட்டத்தில் ஊரடங்கு முழுமையாக விதிகளை பின்பற்றி கடைபிடிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இதன்படி ஆலத்தூர் சாத்தூர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் விடுதி கட்டிடங்கள் தாராபுரம் திருப்பூர் முதுகுளத்தூர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு கட்டிடம் ஆகியவை இதில் அடங்கும்

இ பாஸ் தமிழகத்தில் மாவட்டங்களுக்கிடையே பயணிப்பதற்கான இ பாஸ் தாமதமின்றி உடனடியாக பெறுவதற்கான புதிய நடைமுறை நாளைமுதல் செயல்பாட்டிற்கு வருகிறது இதனை பெற விரும்புவோர் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மற்றும் தொலைபேசி எண்ணுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சங்கீதா மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் மாணாக்கருக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருப்பதாக பெரியார் பல்கலைகழக முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவி திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார்

தோனியின் தன்னம்பிக்கை கடின உழைப்பு தைரியமான நடவடிக்கைகள் இளைய தலைமுறையினருக்கு பெரும் உத்வேகமாக தொடர்ந்து திகழும் என மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சர்வதேச போட்டிகளில் நாட்டை வழிநடத்திய தோனியின் பெயர் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்

நெருக்கடியான தருணங்களில் தளராமல் வெற்றியை நோக்கி இந்திய அணியை வழிநடத்திய கேப்டன் கூல் தோனி ஓய்வு பெறுவது அவரது ரசிகா்களுக்கு மட்டுமன்றி அனைவருக்கும் வறுத்தம் அளிக்கும் செய்தியாக உள்ளதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கிரிக்கெட் வீரராகவும் இந்திய அணித்தலைவராகவும் தோணியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பாராட்டியுள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது